உறுதி செய்யும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா்

தலைவர் திரு பிரேம் சிங் கோலே இன்று பதவியேற்றுக் கொண்டார் அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக திரு பேமா கண்ட்டு

கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று அனல் காற்று வீசியது

உயர்வை சந்தித்தன இனி விரிவான செய்திகள் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சியை தமது அரசு உறுதி செய்யும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்ற பின்னா் முதல் முறையாக தமது தொகுதியான வாரணாசியில் பிஜேபி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய அவர் கிடன உழைப்புக்கும் வெளிப்படைத் தன்மைக்கும் மாற்று கிடையாது என்றார் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் தாம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகக் கூறினார் தமக்கு எதிராக போட்டியிட்டவர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகக் குறிப்பிட்டார் தமக்குக் கிடைத்த வெற்றி அரசியல் வல்லுநர்களையே பிரமிக்க வைத்தள்ளதாக அவர் கூறினார் முன்னதாக காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதமர் வழிபாடு நடத்தினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா உத்திர பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் பிரதமருடன் சென்றனர் பின்னர் சிவன் கோவிலுக்குச் சென்ற பிரதமரை மதக்குருக்கள் வரவேற்றனர் அருணாச்சல பிரதேச பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு பேமா கண்ட்டு இன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்று நடைபெற்ற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பிஜேபி முதலமைச்சராக அவர் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார்

சிக்கிம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சிக்கிம் கிராந்திக்காரி மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு பிரேம் சிங் கோலே இன்று பதவியேற்றுக் கொண்டார் மாநில ஆளுநர் திரு கங்கா பிரசாத் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புப் உறுதிமொழி செய்து வைத்தாா் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த சிக்கிம் ஜனநாயக கூட்டணி தலைவர் திரு பவன்சாம்ளிங் யை திரு பிரேம்சிங் கோலே தோற்கடித்தார் மக்களவைத் தேர்தல் தோல்வியை அடுத்து காங்கிரஸ் உயர்நிலைக் குழுக் கூட்டத்தில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றங்கள் குறித்து ஊடகங்கள் தெரிவித்துள்ள செய்திகள் கற்பனையானவை என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் கா்ஜிவாலா குற்றம்சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் உயர்நிலைக்குழுக் கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் பங்கேற்கவில்லை என்றும் வேண்டுமென்றே விஷமத்தனமாக கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார்

புதுதில்லியில் அவரது நினைவிடமான சாந்தி வனத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவா்கள் பலரும் மலாதூவி அஞ்சலி செலுத்தின் அங்கு சா்வமத பிராா்த்தனை நடைபெற்றது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் நவீன இந்தியாவை உருவாக்குவதில் நேரு ஆற்றிய பங்கு என்றென்றும் நினைவுகூறத்தக்கது என்று கூறியுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்கு நேரு ஆற்றிய பங்களிப்பை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக கொல்கத்தா காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமாரை நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது மேற்குவங்க அரசு அவரை மாநில புலனாய்வுப் பிரிவின் கூடுதல் தலைமை இயக்குநராக மீண்டும் பணி நியமனம் செய்திருக்கும் வேளையில் சிபிஜ அவருக்கு சம்மன் அனுப்பி உள்ளது நான்கு உறுப்பினர்களை கொண்ட சிபிஐ புலனாய்வுக்கு குழுவினர் திரு ராஜீவ்குமாரின் இல்லத்திற்கு நேற்று மாலை சென்றிருந்ததாகவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோதும் அவரிடம் பேச இயலவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் திரு ராஜீவ்குமாரை தேடும் நபராக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுதொடர்பான நோட்டீஸ் அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் பாஸ்போர்ட் அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் கூறினர்

கொழும்பில் இன்று அந்நாட்டில் செயல்படும் வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளுடன் பேசிய அதிபர் பாதுகாப்பு கருதி ராணுவம் பல்வேறு இடங்களில் தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதுவரை அவசரநிலை கடைபிடிக்கப்படும் என்றும் கூறினார்

இலங்கைக்கு சுற்றுலாப் பயணம் மேற்கொள்ள வெளிநாடுகள் விதித்துள்ள சுற்றுலா தடையை விலக்கிக் கொள்ளுமாறும் இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய ஆதரவளிக்குமாறும் திரு மைதிரிபால சிறிசேனா கேட்டுக் கொண்டார் பணபரிமாற்ற முறைகேடு தொடர்பான வழக்கில் திரு ராபர்ட் வாத்ரா வின் முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டுமென்று அமலாக்கத்துறை தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு திரு ராபாட் வாத்ராவுக்கு நோட்டஸ் அனுப்பியுள்ளது கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி விசாரணை நீதிமன்றம் அளித்த முன்ஜாமீன் மனுவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சந்திரசேகள் திரு வாத்ராவிள் நெருங்கிய நண்பர் திரு மனோஜ் அரோராவுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார் மலேசியாவில் நடைபெற்ற உலக கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றிபெற்றவர்கள் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர் மலேசியாவின் செலாங்கூரில் போட்டி முடிவடைந்த பின்னர் இந்தியா திரும்பும்போது கோலாலம்பூர் விமான நிலையத்தில் அவர்கள் தவித்ததாகக் கிடைத்த தகவலை அடுத்து முதலமைச்சர் அவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதற்கு மலேசியாவில் உள்ள இந்திய துதரக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார்

இன்று அவர்கள் அனைவரும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுமுறையை தள்ளிவைக்க வாய்ப்பில்லை என்று கூறினார் கோடை வெய்யிலின் கடுமையை கருத்தில் கொண்டு பள்ளிகளுக்கு மேலும் இரண்டு வாரம் விடுமுறை அளிக்க வேண்டுமென்று ஆசிரியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று அனல் காற்றின் தாக்கம் சற்று அதிகமாக காணப்பட்டது

ஒடிசாவிலும் கடுமையான வெப்பம் நிலவியது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய இயலாது என்றும் தமிழகத்தில் முதல் முறையாக ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் முழு அளவில் பயன்படுத்தப்பட்டதாகக் கூறினார் தேர்தல் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அனைத்து கட்சிகளும் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக திரு சத்ய பிரதா சாஹூ குறிப்பிட்டார்

உலக பங்குச் சந்தைகளின் சாதகமான போக்கினால் இந்தியப் பங்குச் சந்தைகள் இன்று உயர்வை சந்தித்தன

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா நாளை பங்களாதேஷை எதிர்கொள்கிறதுகார்டிஃப் யில் நடைபெறவுள்ள இப்போட்டி நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியாண்டர் பெயஸ் திவிச்சரன் ஜீவன் நெடுஞ்செழியன் ஆகியோர் தத்தமது இணைகளுடன் நாளை பங்கேற்கின்றனர்